அனஜ் மண்டிப் பகுதியில் உள்ள நான்கு மாடிக் கட்டிடத்தில் இரண்டு மாடியில் இன்று அதிகாலை இந்த தீவிபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

இந்த தீவிபத்து சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இதற்கிடையே தீவிபத்து ஏற்பட்ட கட்டிட உரிமையாளரை தில்லி காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு கடுமையான சட்டங்கள் மட்டுமின்றி அரசியல் துணிவும் நிர்வாக திறனும் அவசியாகிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார்

ஆண் பெண் இனப் பாகுபாடு களையப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜரியாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அண்டை நாடுகளுடன் நட்புணர்வை பராமரிக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் நிலைப்பாடு என்றார் இருப்பினும் எந்தவொரு நாடும் நமது நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார்

அதற்கு மறுநாள் அவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன

இதற்கிடையே உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் சுட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது சென்னையில் கூடி விவாதித்து வருகின்றனர் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களை குறைக்க வேண்டுமே தவிர உயர்த்தக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கோரிக்கை விடுத்துள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வரி விகிதங்களை உயர்த்தும் திட்டத்தை அதற்கான குழுமம் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலம் வருவாயை பெருக்க அக்குழுமம் முன்வர வேண்டும் என்றும் திரு ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய மாநில அரசுப் பணியாளர்கள் தேர்வுக்கும் ஒரே தகுதித் தேர்வு நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றார் மத்திய அரசின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு ஆதரவு அளிக்கக்கூடாது என்றும் திரு வைகோ அந்த அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளார் குடியுரிமை சட்டதிருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நாளை பிற்பகல் இதனை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அதன்பின்னர் அதன் மீதான விவாதம் நடைபெற்று நிறைவேற்றப்படவிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ராமநாதபுரம் தூத்துக்குட திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை மாநிலம் முழுவதும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சுற்றுவா வந்தவர்கள் இந்த கடல் அலையில் சிக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேற்றமாலை அவர்கள் அங்கு கடலில் இறங்கி அலையில் விளையாடிக் கொண்டிருந்தனர்

அவர்களை கடல் அலை இழுத்துச் சென்றது

இதையடுத்து அவர்களை தொடர்ந்து உள்ளுர் மீனவர்களும் தீயணைப்புப் படையினரும் தேடிவந்தனர்

நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ் மாவட்டச் செய்திகள் தாம்பரம் ஒருங்கினைந்த நீதிமன்ற வளாகத்தில் கூடுதவாக ஒரு குற்றவியல் நடுவர் மன்றத்தை மாநில சுட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் முன்னிலையில் சென்ளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் புஷ்பா சத்யநாராயணா பவானி சுப்பராயன் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவளங்களில் கல்வி பயிலும் பிற்படுத்தப்பட்ட பிரிவு மாணவர்கள் கல்வி உதவித் தொகையை பெற இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திரு பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை வழக்கம் போல் நடைபெறம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்றுநோத்தில் தொடங்குகிறது திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டஸ் முதலில் பந்துவீச தீர்மானித்துள்ளது

முத்தரப்பு ஜூனியர் மகளிர் ஹாக்கிப்போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது கான்பராவில் நடைபெற்ற இப்போட்டியில் இன்று நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல்கணக்கில் இந்தியாவை வென்றது இருப்பினும் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவை விட கூடுதல் புள்ளிகள் பெற்றதன் அடிப்படையில் இந்தியா பட்டத்தை கைப்பற்றியது

இப்போட்டியின் தனிநபர் பிரிவில் சர்வன் குமார் தங்கப் பதக்கத்தையும் ரவீந்திர சிங் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர்